எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையே அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இம்மாவட்ட மக்களின் குடிநீர்ப் பிரச்னைக்குத் தீர்வு காண கடல்நீரைக் குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் விழுப்புரத்தில் புதிய பல்கலைக்கழகம் புதிய சட்டக்கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி போன்றவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தார்

திருநெல்வேலியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நெல்லையில் சித்த மருத்துவப் பல்கலைக்கழகம் அரசு பல் மருத்துவக் கல்லூரி அரசு பாலிடெக்னிக் போன்றவை ஏற்படுத்தப்படும் என்றார் மேலும் கூடங்குளம் போராட்டத்தின் போது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாங்குநேரியில் அரசு கலைக்கல்லூரி அம்பாசமுத்திரம் மற்றும் பனகுடி பகுதிகளில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்தார் தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் இன்னும் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பிஜேபி மூத்த தலைவர் திரு வி கே சிங் கூறியுள்ளார் தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அத்தொகுதி பிஜேபி வேட்பாளரை ஆரித்து நடைபெற்ற தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த இரண்டாண்டுகளில் பல்வேறு துறைகளிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றார்

தமிழகத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருவதாகக் குறிப்பிட்ட திரு வி கே சிங் கடந்த ஆறு ஆண்டுகளில் சுமார் ஆறரை வட்சும் கோடி ரூபாய் மத்திய அரசால் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் தனித்தனி உள் இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு பாமக தொடர்ந்து பாடுபடும் என அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் பா ம க வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக அரசுதான் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ளது என்றார் மயிலாடுதுறை தனி மாவட்ட கோரிக்கையும் இந்த ஆட்சியில்தான் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தை ஆளும் அஇஅதிமுக அரசு விவசாயிகளை சார்ந்த அரசு என்பதால் வேளாண் பயிர்க்கடன் மற்றும் நகைக் கடன்கள் தள்ளுபடி செய்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் பா ம க வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அவர் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்னைகளுக்கு குரல் கொடுக்காமல் வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தது என்றார் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள மூன்று லட்சம் பணியிடங்களை நிரப்ப அஇஅதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்தியக்குழு உறுப்பினர் திருமதி வாசுகி தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அரசுத் துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலை வாய்ப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் அமமுக வெற்றி பெற்றால் ஊழல் முறைகேடுகள் அற்ற வெளிப்படையான நிர்வாகம் மேற்கொள்ளப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார் நாகையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இட ஒதுக்கீடு பிரச்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகத் தெரிவித்தார்

தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் பணிகள் குறித்து அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் பொறுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி கார்த்திகா ஆலோசனை நடத்தியுள்ளார் செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயிஸ் தலைமையில் நடைபெற்றது

இத்தொடர்பாக மத்திய உள்துறைச் செயலாளர் திரு அஜய் பல்லா மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோவிட் தொற்று தொடர்பாக மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுயைாகப் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்துமாறு உள்துறைச் செயலாளர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் இருவரிச்செய்திகள் இந்தியா அமெரிக்கா இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் வளம் பெறுவதற்கு உதவும் என இருநாடுகளும் தெரிவித்துள்ளன

தஞ்சை மாவட்ட பள்ளிகளில் கோவிட் தொற்று அழிகுறி உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்து வெளியேறினார்